தலைமைத் தேர்தல் ஆணையர் திருகளில் அரோரா இன்று தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் அஇஅதிமுகவில் பிளவு ஏதமில்லை என அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ரயில் பெட்டிகளின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய சூரியசக்தி மின்உற்பத்தி சாதனங்கள் பொருத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஸ் கோயல் கூறியுள்ளார்

தமிழகம் வந்துள்ள தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான குழுவினர் சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் இன்று தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர் இந்த ஆலோசனையின்போது தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எத்தனை கட்டங்களாக நடத்துவது பாதகாப்பு ஏற்பாடுகள் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மாநிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் அஇஅதிமுகவில் பிளவு எதும் இல்லை என அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஒமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார் கூட்டணி கட்சிகளுடான தொகுதிப் பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநில அரக மத்திய அரகுடன் இணைந்து செயல்படுவதால் மாநிலத்திற்கு பல்வேறு புதிய திட்டங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே சில சொத்துக்கள் அரசுடமை ஆக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கமளித்தார் தமிழகத்தில் நகராட்சி நீர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு சும்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி உத்தரவிட்டுள்ளார் தமது கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து சென்ளையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் நகர்ப்புற உள்ளாட்சி சாலை சீரமைப்புப் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவருமாறு கேட்டுக் கொண்டார் சென்னை மாநகரில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் ஏற்கனவே பணியாற்றிய பணியாளர்கள் அனைவரையும் இந்தப் பணிகளை மேற்கொண்டு வரும் தனியார் நிறுவனம் வேலையில் அமர்த்த நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளை அமைச்சர் திரு வேலுமணி அறிவுறுத்தினார்

கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

எளினும் இப்பிரச்சினை குறித்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படுவதால் தான் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அரசு கேபிள் டிவி டிஜிட்டல் மயம் போன்றவற்றிற்கு அனுமதி பெற முடிந்ததாகவும் திரு கடம்பூர் ராஜூ குறிப்பிட்டார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் தமிழக மாவட்டங்களிலும் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா தெரிவித்துள்ளார்

அவர்களது வீடுகளுக்கே சென்று இணை உணவு வழங்கப்பட்டது என்றார்

சரோஜா சுட்டிக்காட்டினார் அஇஅதிமுக அரசு பெண்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

சி கருப்பணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிப் பேசிய அவர் கூட்டுறவுத்துறை சார்பில் பெண்களுக்கு பயிர்க் கடன் கறவை மாடு மற்றும் ஆடு வளர்ப்புக் கடன் வழங்கப்படுவதாக தெரிவித்தார்

நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் நேற்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய களடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளை தங்கள் நாட்டின் பயன்பாட்டிற்கு அனுப்பிவைக்குமாறு கேட்டுக் கொண்டார் இதனை ஏற்றுக் கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளுக்கும் உதவியிருப்பதைப் போல கனடாவின் தடுப்பூசி பணிகளுக்கு இந்தியா தன்னால் இயன்ற உதவிகளை வழங்கும் என்று உறுதியளித்தார்

புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் திரு

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் பல்வேறு உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள அவர்

விளக்கு மற்றும் மின்விசிறிகளுக்கு தேவையான மின்சாரம் வழங்கப்படுவதாக கூறியுள்ளார்

சந்தோஷ்குமார் கங்வார் கூறியுள்ளார்

தோட்டத் தொழிலாளர்களையும் இத்திட்டத்தில் இணைப்பதள் மூலம் அந்த தொழிலாளர்கள் பணியின்மை நிதி உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒதுக்கீடு பெண்களுக்கு அதிகாரமளிக்கவும் அவர்களது முன்னேற்றத்திற்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என இந்திய சமூக அறிவியல் ஆய்வு நிறுவனத்தின் உறுப்பினரும் சாஸ்த்ரா பல்கலைக் கழக பேராசிரியருமான திரு

ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார்

லடாக் அருகே பாங்காங் ஸோ ஏரிக்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய சீனப் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டு வருவதாக சீன ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய ஓப்பள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் கற்றில் இந்தியாவின் திவிச் சரண் ஸ்லோவோ்ககியாவின் ஜெவானி இணை இன்று ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் கற்றில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ருமேனியாவின் பூசர்னெஸ்கா இணை ஆஸ்திரேலிய இணையை எதிர்கொள்கிறது